குவ்பூஷண் ஜாதவை இந்திய துதரக அதிகாரி சந்திக்க பாகிஸ்தான் வழங்கியுள்ள அனுமதியை இந்திய அரசு ஏற்றுக்கொண்டுள்ளது

பாரம்பரிய உற்சாகத்துடன் தொடங்கியது தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார்கள்

பிரித்துவிடப்படும் லேண்டர் வாகனம் சந்திரனின் தரைப்பரப்பில் பயணம் செய்யும்

சந்திரளின் தென்துருவப் பகுதியில் தரையிறங்கி பிரக்யான் வாகனத்தை தரையில் ஒடச்செய்யும் பணியை லேண்டர் மேற்கொள்ளும்

இதை நிறைவு செய்தால் சந்திரனில் மென்மையாக தரையிறங்கிய நான்காவது நாடு என்ற பெருமையை இந்தியா பெறும் ஜம்மு காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்து ரத்து செய்யப்பட்டது குறித்து காங்கிரஸ் கட்சியின் திரு ராகுல் காந்தியும் தேசியவாத காங்கிரஸ்தலைவர் திரு சரத் பவாரும் தங்களது நிலையை தெளிவாக தெரிவிக்க வேண்டும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கேள்வி எழுப்பியுள்ளார் மகாராஷ்டிர மாநிலம் சோலாப்பூரில் நேற்று நடைபெற்ற பிஜேபி பேரணி ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய அவர் ஜம்மு காஷ்மீர் சிறப்பு அந்தஸ்து நீக்கப்பட்டபின் தேர்தல் நடைபெறும் முதல் மாநிலம் மகாராஷ்ட்ராதான் என்று கூறினார் கடந்தமாதம் முதல் தேதி மகாராஷ்ட்ர முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்நாவிஸ் தொடங்கி வைத்த மக்கள் சந்திப்பு இயக்கத்தின் ஒரு பகுதியாக இந்த பேரணி நடைபெற்றது பாகிஸ்தானில் காவலில் வைக்கப்பட்டுள்ள இந்தியாவின் முன்னாள் கடற்படை அதிகாரி திரு குவ்பூஷண் ஜாதவை இந்திய துதரக அதிகாரி சந்திக்க பாகிஸ்தாள் வழங்கியுள்ள அனுமதியை இந்திய அரசு ஏற்றுக்கொண்டுள்ளது இந்திய தூதரக அதிகாரி திரு கவுரவ் அஹ்லுவாலியா ஜாதவை இன்று சந்திக்கக்கூடும் என்று வெளியுறவு அமைச்சக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன சர்வதேச நீதிமன்ற உத்தரவுபடி இந்த சந்திப்பு சுதந்திரமாகவும் நேர்மையாகவும் பொருள் பொதிந்ததாகவும் இருக்க பாகிஸ்தான் அரசு தேவையான சூழ்நிலையை உருவாக்கித்தரும் என்று இந்தியா நம்பிக்கை தெரிவித்துள்ளது திரு ஜாதவ் ஐ சந்திக்க இந்திய துதரக அதிகாரிக்கு அனுமதி வழங்கவேண்டும் என்று மூன்று ஆண்டுகளாகவே இந்தியா வலியுறுத்தி வந்துள்ளது பாகிஸ்தான் அனுமதி வழங்காததால் சர்வதேச நீதிமன்றத்திற்கு இந்த பிரச்சனையை இந்தியா எடுத்துச்சென்றது

நில வளத்தை பாதுகாத்து மனித ஆரோக்கியத்தை மேம்படுத்துவது தொடர்பான செயல் திட்டம் இந்த மாநாட்டில் வகுக்கப்படும் சிறந்த நில மேவாண்மை தொடர்பாக தீர்வுகளையும் இந்த மாநாடு வழங்கும் இது தொடர்பான முப்பது முடிவுகள் இதில் எடுக்கப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது முன்னதாக இது குறித்து கருத்து தெரிவித்திருந்த கற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் நிலம் பாலைவனமாதலை தடுக்க இந்தியா கடுமையாக போராடும் என்று கூறியிருந்தார் இந்தியா முன்னின்று இப்பணிகளில் ஈடுபட்டு உலக நாடுகளை நேர்மறையான திசையில் அழைத்துச் செல்லும் என்று அவர் தெரிவித்திருந்தார் ராமஜென்மபூமி பாபரி மஸ்ஜித் நிலத்தாவா வழக்கில் இஸ்லாமியர்கள் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் திரு ராஜீவ் தவானின் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை உச்சநீதிமன்றம் நாளை விசாரணைக்கு எடுத்துக்கொள்கிறது அகில இந்திய சன்னி வக்ஃப் போர்டு மற்றும் திரு சித்திக் சார்பில் ஆஜான வழக்கறிஞர் தவான் தாக்கல் செய்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் அவர் சார்பில் மூத்த வழக்கறிஞர் திரு கபில்சிபல் ஆஜரானார் ராமஜென்மபூமி பாபரி மஸ்ஜித் நிலத்தாவா வழக்கில் தாம் ஆஜரானதால் தமக்கு மிரட்டல்கள் விடுக்கப்படுவதாக திரு தவான் தமது மனுவில் புகார் செய்திருந்தார்

மக்கள் தங்கள் வீடுகளில் விநாயகரின் மண் பொம்மைகளை வைத்து பூஜஜ செய்கிறார்கள் இந்தப் பண்டிகை மகாராஷ்ட்ராவில் மிகப்பெரும் கோலகலமாக கொண்டாடப்படுகிறது

கோவாவை சேர்ந்தவர்கள் நாட்டின் பிற பகுதிகளிலிருந்து தங்கள் ஊர்களுக்கு வந்து பண்டிகை கொண்டாடுவதாக எமது செய்தியாளர் கூறுகிறார் தமிழ்நாட்டை பொறுத்தவரை திருச்சியிலுள்ள மலைக்கோட்டை பிள்ளையார் பிரபலமானவர் அங்கும் கோலகலமாக விழா நடைபெறுகிறது எங்கு பார்த்தாலும் தோரணங்களும் பந்தல்களும் அலங்கரிக்கப்பட்டுள்ளன கற்பிக்கும் விநாயகர் நடனமாடும் விநாயகர் என்று பல்வேறு கோணங்களில் விநாயகர் சித்தரிக்கப்பட்டுள்ளார்

விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கைய நாயுடு பிரதமர் திரு நரேந்திரமோடி தமிழக ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட தலைவர்கள் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர்

உற்பத்தியாகும் மின்சாரத்தின் விலை ஒரு யூனிட்டுக்கு பங்களாதேஷின் நாணயமான ஐந்து புள்ளி எட்டு ஐந்து தாக்கா என்று முடிவாகியிருக்கிறது இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானபோது பங்களாதேஷ் பிரதமரின் எரிசக்தி ஆலோசகர் டாக்டர் தவ்ஃபிகே எலாஹி சவுத்ரியும் இந்தியத் தூதர் ரிவா கங்குலி தாஸ் ம் உடனிருந்தார்கள் இந்தியாவின் பொருளாதாரம் ஐந்து ஆண்டுகளில் வெகுவேகமாக வளர்ச்சி பெற்றுள்ளது என்றும் பங்களாதேஷின் பொருளாதார வளர்ச்சிக்கு இந்தியா உதவும் என்றும் ரிவா கங்குலி தாஸ் கூறினார்

போக்குவரத்து விதிகளை பின்பற்றாதவர்கள் மீது கடும்நடவடிக்கை எடுக்க வகைசெய்யும் இந்த சட்டத்திருத்தம் ஜுலை மாதத்தில் நாடாளுமன்றத்தில் நிறைவேறியது ஒடிசா மாநிலத்தில் வெள்ளிக்கிழமை வரை கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வாளிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது வங்காள விரிகுடா கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வுப்பகுதி உருவாகியிருப்பதால் கனமழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒடிசா மாநிலத்தில் ஏற்கனவே கனமழை பெய்துவருகிறது இந்நிலையில் புதிய காற்றழுத்த தாழ்வப்பகுதியால் நபரங்பூர் மால்கங்கிரி ராயகடா காலஹந்தி கஜபதி கஞ்சம் கந்தமால பூரி மற்றும் மயூர்பஞ்ஜ் ஆகிய மாவட்டங்களில் கனமழழக்கு வாய்ப்பிருப்பதாக புவனேஷ்வரில் உள்ள வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது மீனவர்கள் இன்றும் நாளையும் கடலுக்குள் செல்லவேண்டாம் என அறிவறுத்தப்பட்டுள்ளனர்